தற்சார்பு பாரதத்தை உருவாக்க மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்ற வேண்டியது அவசியம் என பிரதம் திரு

தகவல் தொகுப்பை உருவாக்கப்பட வேண்டுமென பிரதமர் கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பிரதமர் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற முன்வர வேண்டுமென பிரதமர் திரு

மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளதையும் கணினி விளையாட்டு செயலிகள் உருவாக்கப்பட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் விளையாட்டு பொம்மைகள் செய்வதில் இந்தியா பழங்கால பாரம்பரியத்தை உடையது என்று கூறிய பிரதமர் நமது கைவினைஞர்களின் திறன் மற்றும் நிபுணத்துவத்தை பாராட்டினார் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் கர்நாடகாவில் சன்னபட்னா ஆந்திராவில் கோண்டபள்ளி ஆகிய இடங்கள் பொம்மை தயாரிப்புகளின் மையமாக திகழ்வதாக குறிப்பிட்டார்

ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிரிடப்படும் பயிர்கள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய ஊட்டச்சத்து மதிப்பு உள்ளிட்ட முழுமையான தகவல்களை கொண்ட பாரதிய கிரிஷி கோஷ் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் செப்டம்பா மாதம் நாடு முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படும் என்று கூறிய பிரதமர் நம் அன்றாட உணவில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்தும் குழந்தைகளுக்கு அவற்றை முறையாக அளிப்பதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் ஊட்டச்சத்திற்கான இந்த இயக்கத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டுமென்டு பிரதமர் கேட்டுக்கொண்டார்

தொழில்நுட்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி மாணவர்களோடு இணைந்து பெரும் மாற்றத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்

ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளதாக கூறிய பிரதமர் இந்தியாவில் மட்டுமின்றி ஐரோப்பா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவதாக எடுத்துரைத்தார்

கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்டவைகள் மூடப்பட்டுள்ளன இருப்பினும் அத்தியாவசிய தேவைகளான பால் மருந்துக்கடைகள் மற்றும் மருத்துவமனைகள் வழக்கம்போல் இயங்குகின்றன

எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளா்

அன்பழகன் தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளின் இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பின்பற்றி இந்த தேர்வுகளுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதனிடையே கோவிட் ஊரடங்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சிறப்பு பூச்சந்தை இந்தாண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது

கோவிட் சூழல் காரணமாக தாஹியா ஊர்வலங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தடை விதித்துள்ளன

நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் ஊரடங்கு காரணமாக சிறப்பு வழிபாடுகள் நடைபெறவில்லை இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளிலேயே மர்சியா என்னும் பயித்து பாடல்களை பாடி தொழுகை நடத்தினர்

டான்செட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணாக்கர் அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் எம்பிஏ எம்சிஏ எபடிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது

ஆட்சித்தலைவா் திரு பிரசாந்த் மு வடநேரே முன்னாள் மத்திய அமைச்சா் திரு

ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் தேசிய செயலர் திரு வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பொன்னையா தெரிவித்துள்ளா்

இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு